பிரபலதிரைப்பட இயக்குனர் மகேந்திரன் இன்றுசென்னையில் காலமானார்

விவசாயிகள் பிரச்சினை பெண்கள் பாதுகாப்பு வேலைவாய்ப்பின்மைபோன்றவற்றுக்குமுக்கியத்துவம் அளிக்கப்பட்டுஅறிக்கைதயாரிக்கப்பட்டதாகஅவர் கூறினார் அனைத்துநிலையிலானமக்களின் கருத்தைகேட்டறிந்தபின்னர் இந்தஅறிக்கைதயாரிக்கப்பட்டதாகஅவர் தெரிவித்தார் விவசாயத்திற்கென்றுதனிபட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்றம் தீவிரவாதத்தைமுழமையாகஒழிக்கநடவடிக்கைஎடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் பெட்ரோல் டீசல் ஆகியவைசரக்குமற்றும் சேவைவரியின் வரம்புக்குள் கொண்டுவரப்படும் என்றும் திருராகுல்காந்திதெரிவித்தார்

நாட்டின் மொத்தவருமானத்தில் ஆறு சதவீதம் கல்விக்கென்றுஒதுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் மாநிலங்களின் அதிகாரத்திற்குஎதிராகஅமைக்கப்பட்டுள்ளநிதிஆயோக் அமைப்பு கலைக்கப்பட்டு மீண்டும் திட்டகமிஷன் உருவாக்கப்படும் என்றுஅவர் கூறினார்

பல்வேறுவளர்ச்சித் திட்டங்களைபிஜேபிதலைமையிலானதேசிய தமிழகத்தில் ஜனநாயககூட்டணிஅரசுசெய்துகொடுத்துள்ளதாகபிஜேபிதலைவர் திருஅமித் ஷா தெரிவித்துள்ளார் தூத்துக்குடிமக்களவைதொகுதிமற்றும் விளாத்திக்குளம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டஅவர் நாட்டின் வளர்ச்சியில் தமிழகத்தின் பங்குகுறிப்பிடத்தக்கதுஎன்றார் நாட்டின் பாதுகாப்பைஉறுதிசெய்ய இந்ததேர்தலில் பிஜேபி க்குஆதாவு அளிக்கவேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் வீட்டுவசதித்திட்டம் அம்ருத் பிரதமரின் பாரத் மாவா சாகர் மாவாதிட்டங்களும் பல்வேறுதேசியநெடுஞ்சாலைத் திட்டங்களும் நாட்டின் உள்கட்டமைப்பைவலுப்படுத்தியிருப்பதாகஅவர் தெரிவித்தார் தமிழகத்தைசேர்ந்ததிருபொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் திருமதிநிர்மலாசீதாராமனைஅமைச்சர்களாகநியமித்துபிஜேபிஅரசுதமிழர்களுக்குபெருமைசேர்துள்ளதாகவும் திருஅமித்ஷா குறிப்பிட்டார் தமிழகத்தில் மக்கியில் பிஜேபி யும் அஇஅதிமுக வும் கடந்ததேர்தலின்போதுஅளித்தவாக்குறுதிகளைமுழுமையாகநிறைவேற்றியிருப்பதாகஅஇஅதிமுக இணைஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமானதிருஎடப்பாடிபழனிசாமிதெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் தமதுகூட்டணிவேட்பாளருக்குஆதரவாகபிரச்சாரம் மேற்கொண்டஅவர் நாடு வளம் பாதுகாப்பைஉறுதிசெய்யவும் பெறவும் பிரதமர் திருநரேந்திரமோடிதலைமையிலானஅரசுமீண்டும் அமையஆதரவு அளிக்குமாறுகேட்டுக்கொண்டார் தமிழகத்தில் பருவமழையின்போதுகடலில் கலக்கும் நீரைசேமிக்கஆயிரம் கோடி ரூபாயில் திட்டம் செயல்படுத்தப்பட்டுவருவதாககூறியதிருளடப்பாடிபழனிசாமி தமதுஅரசுமாநிலத்தில் செயல்படுத்திவரும் பல்வேறுமக்கள் நலத்திட்டங்களையும் பட்டியலிட்டார் பிஜேபிதலையிலானதேசிய ஐனநாயககூட்டணிஅரசுபல்வேறுவளர்ச்சிமற்றும் மக்கள் நலத்திட்டங்களைசெயல்படுத்திமக்களின் வாழ்க்கைத்தரத்தைஉயர்த்தியுள்ளதாகபிரதமர் திருநரேந்திரமோடிதெரிவித்துள்ளார் ஒடிஷாமாநிலம் பவந்திபட்னாவில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டஅவர் பெண்களின் பாதுகாப்பைதேசிய ஜனநாயககூட்டணிஅரசுஉறுதிசெய்துள்ளதாகதெரிவித்தார் பாகுகாப்பையும் வளர்ச்சியையும் உறுதிசெய்ய தங்களுக்குஆதரவு நாட்டின் தெரிவிக்குமாறுதிருநரேந்திரமோடிகேட்டுக்கொண்டார் தேர்தல் தொடர்பாகதொகுதிவாரியாகஎமதுசெய்தியாளர்கள் மக்களவைத் வழங்கும் களநிலவரம் குறித்தபகுதியில் இன்று இடம்பெறுவதுகாஞ்சிபுரம் மக்களவைத் தொகுதி

தமதுதிரைப்படைப்புகளுக்காக பல்வேறுதேசியவிருதுகளைப் பெற்றுள்ளமகேந்திரன் கதைவசனகா்த்தா இயக்குநா் நடிகள் எனபன்முகதன்மைகொண்டவர்

அவரதுகுடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் தமதுஆம்ந்த இரங்கலைதெரிவித்துக்கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் திமுகதலைவர் திருமுகஸ்டாலின் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் சமீபத்தில் வெளிவந்ததெறி பேட்டைபடங்களிலும் தனிமுத்திரைபதித்துதிரைத்துறைக்குபெருமைசேர்த்தவர் மகேந்திரன் நடித்து என்றுகூறியுள்ளார் இந்தியகம்யூனிஸ்ட் கட்சிமாநிலத்தலைவர் திருமுத்தரசன் விடுத்துள்ளசெய்தியில் எளியமக்களின் வாழ்வியல் யதார்த்தங்களைதிரைப்படமாக்கியவர் மகேந்திரன் என்றுகூறியுள்ளார் மதிமுகபொதுச்செயலாளர் திருவைகோவெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் திரையுலகில் இளம் தலைமுறையினருக்குவழிகாட்டியாகவிளங்கியவர் என்றுகூறியுள்ளார் இயக்குனர் மகேந்திரனின் உடல் இன்றுமாலைமந்தைவெளியில் நல்வடக்கம் செய்யப்பட்டது

நீலகிரிமாவட்டத்தில் மின்னனுவாக்குப்பதிவு இயந்திரம் ஒப்புகைச்சீட்டு இயந்திரம் ஆகியவற்றின் செயல்விளக்கம் நடைபெற்றது விழிப்புணர்வு பிரச்சாரவாகனமும் தொடங்கிவைக்கப்பட்டது ராமநாதபுரம் அரசுதலைமைருத்துவமனையில் மாவட்டஆட்சியர் தலைமையில் வாக்காளர் விழிப்புணர்வு உறுதிமொழிஏற்கப்பட்டது

கன்னியாகுமரிமாவட்டத்தில் தேர்தல் பொதுப்பார்வையாளர் திருகாஜல் செலவினப்பார்வையாளர்கள் திருபியூஷ்பதிஆகியோர் திருமக்வானா முன்னிலையில் தேர்தல் நடத்தைவிதிமுறைகளைகடைபிடிப்பதுகுறித்தஅதிகாரிகள் நிலையிலானஆய்வுக்கூட்டம் நடைபெற்றது உலகப்புகழ்பெற்ற தஞ்சைபெரியகோவில் சித்திரைத் திருவிழா இன்றுகொடியேற்றத்துடன் தொடங்கியது ஐ பிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்றுநடைபெறும் ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி பெங்களூரூ அணியைஎதிர்கொள்கிறது ஜெய்பூரில் நடைபெறும் இப்போட்டி இரவு எட்டுமணிக்குதொடங்குகிறது